மதுரை மக்களவை தொகுதியில் சித்திரை திருவிழாவையொட்டி வாக்களிக்க கூடுதலாக இரண்டுமணிநேரம் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது

இதன்படி ரீபெரும்புதூரில் கட்சியின் துணை தலைவர் வைத்திலிங்கமும் திண்டுக்கல்லில் ஜோதிமுத்துவும் போட்டியிடுகின்றனர்

விஜயகாந்த் இன்று சென்னையில் வெளியிட்டார் கள்ளக்குறிச்சியில் எல்

சுதீஷ் விருதுநகரில் ஆர்

சித்திரை திருவிழாவையொட்டி மக்களவை தொகுதியில் மட்டும் மதுரை கூடுதலாக இரண்டுமணிநேரம் வாக்களிக்க அனுமதி வழங்கப்படுவதாக கூறினார்

தற்போது அவரது உடல் தலைநகர் பனாஜியில் உள்ள கலை அரங்கமான கலா அகாடமியில் வைக்கப்பட்டுள்ளது

முன்னதாக அவரது உடல் பனாஜியில் உள்ள பிஜேபி தலைமையகத்தில் கட்சி தலைவர்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டிருந்தது முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்றுகாலை நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் அவரது மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது நாடு பழம்பெரும் தலைவரையும் சாமான்ய மக்களின் முதலமைச்சர் என்று அன்போடு அழைக்கப்பட்டவருமான மனோகர் பரிக்கரை இழந்துவிட்டதாக இரங்கல் செய்தியில் வாசிக்கப்பட்டது எளிமை திறமை சிறப்பான நிர்வாகத்திறனுக்காகவும் கோவாவை நவீன நகரமாக மேம்படுத்தியதற்கும் இந்திய ராணுவத்தின் நவீன தன்மைக்கும் முன்னாள் ராணுவ வீரர்களின் வாழ்க்கைத்தரம் மேம்பட்டதற்கும் அவர் என்றென்றும் நினைவுகூறப்படுவார் என்றும் அந்த இரங்கல் செய்தியில் எடுத்துரைக்கப்பட்டது அன்னாரை இழந்துவாடும் குடும்பத்தினருக்கும் கோவா மக்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை உரித்தாக்கிக்கொள்வதாகவும் மத்திய அமைச்சரவை தெரிவித்தது

நரேந்திரமோடி இன்று நேரில் அஞ்சலி செலுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தில்லியில் மத்திய அசைமச்ரவை கூட்டம் முடிந்தவுடனேயே பிரதமர் கோவாவுக்கு புறப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

சுஷ்மா ஸ்வராஜ் மாலத்தீவில் இன்று அந்நாட்டு அதிபர் இப்ராஹிம் முஹமது சோலேயை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார் விசா நடைமுறைகள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது

முன்னதாக இந்திய நிதியுதவியுடன் கட்டப்பட்டுள்ள இந்திராகாந்தி நினைவு மருத்துவமனையையும் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் திறந்துவைத்தார்

அண்ணாதுரை தெரிவித்துள்ளார்

ம் ம் ம் ம் ம கோவில் ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் பங்குனி திருவிழாவில் நம்பெருமாள் உறையூர் கமலவல்லி நாச்சியார் சேர்த்தி சேவை இன்று நடைபெறுகிறது

பந்து வீச்சில் பும்ரா முதலிடத்தை தக்க வைத்துக்கொண்டுள்ளார்